தண்ணீரின் அளவு ஒரு லட்சம் கன அடியாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

செயல்படுத்தப்படும் என்று மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை ஆய்வு செய்து வருகிறார் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதை அடுத்து மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொதுமக்களைக் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ராசாமணி தெரிவித்துள்ளார்

ஒரு லட்சம் கன அடி வரை நீர்வரத்து இருக்கும் என்பதால் அடுத்த சில நாட்களில் அணையின் நீர்மட்டம் பெருமளவில் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து கரையோரப்பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதை அடுத்து கபிளி அணையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள தண்ணரீ ஒகனேக்கல்லை வந்தடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் கபினி அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுன்டுலுவை வந்தடைந்தது படிப்படியாக இந்த தண்ணீர் வரத்து அதிகரித்து இன்று அதிகாலை நிலவரப்படி ஒகனேக்கல் காவிரி ஆற்றில் விநாடிக்கு கமார் ஒரு வட்சம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது பிரதான அருவி ஐந்தருவி பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது காவிரி ஆற்றின் கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து வலிபுறுத்தி வருகிறது ஒகனேக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் அருவிகளில் கற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் தொடர்ந்து தடை நீட்டிக்கப்பட்டு உள்ளது கடந்த ஒராண்டுக்கு பின்னர் கரைபுரளும் காவிரியைக் கண்டு விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒகனேக்கல்லிலிருந்து தண்டபாணி இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை தொடரும் என்று வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமிழகம் கர்நாடகம் கேரளத்தில் கனமழை பெய்து வருவதை அடுத்து அப்பகுதிகளுக்குச் செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இன்று இயக்கப்படவிருந்த கன்னூர் ஆலப்புழை எக்ஸ்பிரஸ் புதுச்சேரி மங்களுரு எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் மங்களுரு இண்டர்சிட்டி கன்னூர் கோயம்புத்தூர் பேசன்ஞர் கோழிக்கோடு சோரனூர் பேசஞ்சர் சோரனூர் கோயம்புத்தூர் பேசன்ஞர் பாலக்காடு கோயம்புத்தூர் பாலக்காடு எர்ணாகுளம் திருச்சூர் கன்னூர் பேசன்ஞர் ரயில்சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சென்னை எழும்பூரிலிருந்து மங்களுருக்கு புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதேபோன்று திருவனந்தபுரம் மங்களுரு கன்னூர் பாலக்காடு பகுதிகளுக்கு செல்லும் ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது பிரதமரின் சிறு விவசாயிகளுக்கு ஒய்வூதிய திட்டத்திற்கான பதிவு சேவையை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார்

வெங்கையா நாயுடு தமது பணியை ஆவணப்படுத்தும் புத்தகத்தை எழுதியுள்ளார் நாளை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இந்த புத்தகத்தை வெளியிடுவார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் விழாவிற்கு ஏற்பாடு செய்குள்ளார் தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

படத்தை இயக்கிய ஆதித்ய தாருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருது அளிக்கப்பட்டுள்ளது மகாநடி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்த கீர்த்தி கரேஷூக்கு சிறந்த திரைப்பட நடிகைக்கான விருது கிடைத்துள்ளது

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் பொது விநியோகத்துறையில் அனைத்துப் பணிகளையும் கணிணி மூலம் ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்

முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி உடல் நலக்குறைவு காரணமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

உணவு பாதுகாப்புச் சட்டத்தின்கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை காவல்துறை விசாரிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உணவு பாதுகாப்புச் சட்டத்தின்கீழான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கு தனி அதிகாரிகள் உள்ளதாகவும் இந்த பிரிவுகளின் கீழ் தொடரப்படும் வழக்குகளை காவல்துறை விசாரிக்க முடியாது என்றும் தெரிவித்தார் இருவரிச் செய்திகள் அமெரிக்கா சீனாவுக்கு இடையிலான வர்த்தக சர்ச்சைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வழியில்லை என்று அதிபர் திரு

காங்கிரஸ் செயற்குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது சிவகங்கை மாவட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை சேர்ப்பதற்கான வண்டிகள் வாங்கப்பட்டுள்ளன

எட்டு நாடுகள் பங்கேற்றுள்ள இந்தப் போட்டியில் இந்தியாவுக்கு இரண்டு தங்கம் ஐந்து வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் கிடைத்துள்ளது

கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் ஊக்கமருந்து சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று மத்திய விளையாட்டுத்துறை செயலர் திருராதேஷியாம் ஜுலானியா தெரிவித்துள்ளார்